ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த நிலை குறித்து தேர்தல் ஆணையம் இன்று ஜெய்ப்பூரில் மாவட்ட அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தியது

மோடி மாலத்தீவு மாலத்தீவுகளில் இன்று புதிய அதிபராக திரு இப்ராகீம் முகமத் சோலி பதவி ஏற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாலத்தீவு செல்வது இதுவே முதல் முறையாகும் பதவியேற்பு விழாவைத் தொடர்ந்து திரு சோலி யுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சு வார்த்தை நடத்தும் திரு நரேந்திரமோடி அதன் பின்னர் இன்று இரவே புதுடெல்லி திரும்புவார் உள்கட்டமைப்பு சுகாதாரம் மனிதவள மேம்பாடு மற்றும் இதர முன்னுரிமை துறைகளில் மாலத்தீவுகளுடன் நெருங்கி செயல்பட இந்தியா விரும்புவதை அந்நாட்டின் புதிய அரசிடம் தாம் எடுத்துக் கூற உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் ஜனநாயக ரீதயிலான நிலையான வளமான அமைதியான மாலத்தீவு குடியரசு ஒன்றைக் காண்பதே இந்தியாவின் விருப்பம் என்றும் அவர் கூறி உள்ளார் மாலத்தீவுகளில் சுமுகமான முறையில் நிகழ்ந்துள்ள ஆட்சி மாற்றம் ஜனநாயகத்தின் மறு மீட்பை குறிப்பதாகவும் இதனால் இந்தியாவிற்கு ராஜீய் துறை ரீதியில் பெரும் ஊக்கம் கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

தேர்தல் நடைமுறைகளுடன் சம்பந்தப்பட்ட இதர துறைகளைச் சேர்ந்த தொடர்பு அதிகாரிகளுடனும் இவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினர்

வேட்புமனு தாக்கல் மும்முரமாக நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே இன்று ஜால்ரா பாட்டன் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார்

இன்று பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு அதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜெட்லி மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு ஷிவ்ராஜ் சிங் சவ்கான் ஆகியோர் போபாலில் இந்த அறிக்கையை வெளியிட்டனர்

இலவச கல்வி நன்றாக படிக்கும் மாணவிகளுக்கு ஸ்கூட்டர் உணவு பதனிடும் தொழில் நுட்பத்திற்கு புதிய பல்கலைக்கழகம் ஒவ்வொரு நகரத்திலும் தொழில் ஊக்குவிப்பு மையம் உள்ளிட்ட வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றுள்ளன அலீக் இந்திய விளம்பரத் துறையின் குருநாதராக கருதப்படும் அலீக் பதம்சி மும்பையில் இன்று காலமானார்

விளம்பரத் துறையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த காலத்தில் நாட்டின் பிரபலமான பல விளம்பரங்களுக்கு பின் மூளையாக செயல்பட்டவர் அலீக் பதம்சி என்பதும் குறிப்பிடதக்கது பத்மபூரீ விருது பெற்றவரான அலீக் பதம்சி மறைவிற்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இதன் விளைவாக தெற்கு வங்ககடலின் மத்திய பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகலாம் என வானிலை ஆய்வுத் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

நாராயணசாமி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கஜா புயலால் ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் இதுதொடர்பாக விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை அனுப்பப் பட்டு நிவாரண உதவி கோரப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறினார் புதுச்சேரி அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் திரு ஷாஜகான் திரு கமலக்கண்ணன் திரு கந்தசாமி மற்றும் அரசுச் செயலர்கள் கலந்து கொண்டனர் இதை அடுத்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி செய்தியாளர்களைச் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மத்திய அமைச்சர் அனந்தகுமாரின் மறைவிற்கு அரசு சார்பில் நாள் குக்கம் ஒரு அனுஷ்டிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறினார் கஜா புயல் தாக்கத்தைப் பொறுத்தவரை புதுச்சேரியில் அந்த அளவிற்கு சேதம் ஏதும் இல்லை என்றும் காரைக்கால் மாவட்டத்தில் சேதம் அதிகம் என்றும் கூறினார் வீடுகள் இடிந்து விழுந்தும் படகுகள் புயல் காற்றினால் தூக்கி வீசப்பட்டும் ஏராளமான மின்கம்பங்கள் கீழ் சாய்ந்தும் சேதம் அடைந்துள்ளதாகவும் இது தொடர்பாக நேற்று காரைக்காலில் மாவட்ட ஆட்சிச் தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் நேரில் கேட்டறிந்தாகவும் சேதம் அடைந்த இடங்களை பார்வையிட்டதாகவும் கூறினார் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு கேசவன் தலைமையிலான மேற்கொண்ட அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை குழு நடவடிக்கையால் உயிர் சேதங்கள் ஏதும் இல்லை என்றும் அதற்காக அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக பாராட்டுதல்களை தெரிவிப்பதாகவும் கூறினார் புயல் சேதம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தம்மிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தம்மிடம் பேசியதாகவும் உள்துறை செயலரை தாம் தொடர்பு கொண்டு சேத விவரங்களை தெரிவித்தாகவும் சேதம் தொடர்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சித் தலைவரின் அறிக்கை கிடைத்த பிறகு நிவாரண உதவி கேட்டு உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை அனுப்பப்படும் என்றும் கூறினார்

போாட்டக்குழு இதற்கிடையே கஜா புயலால் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டத்திற்கு மத்திய அரசிடம் போதிய நிவாரண உதவிகளை கோரிப் பெறவும் நிவாரணத் காரைக்கால் மாவட்டத்திற்கே செலவிடப்படுவதை தொகை முழுவதும் உறுதிப்படுத்தவும் புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் போராட்டக்குழு கோரி உள்ளது

எனாம் ஏனாமில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு ஐடிஐ மாணவர்கள் இன்று ஸ்வச்பாரத் இயக்கத்தின் கீழ் கனக்காலபேட்டா குளத்தை சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இப்பணிகளில் கிராமவாசிகளும் பங்கேற்றனர்

பேராசிரியர் ராமதாஸ் புதுச்சேரி சட்டமன்ற நியமன எம்எல்ஏ க்கள் பற்றிய உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கேகே வேணுகோபால் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இந்திய யூனியனின் சொத்து என்று கூறி இருப்பது ஜனநாயகத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் விரோதமானது என்று முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறி உள்ளார் புதுச்சேரி மக்களை அவமதிக்கும் வகையிலான இக்கருத்தை பிரதமர் உட்பட ஜனநாயகத்தில் விருப்பம் உள்ள எவரும் ஏற்கமாட்டார்கள் என்று புதுவையில் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார்